சென்னையில் மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி ஒத்திகை நிகழ்ச்சியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நேரில் ஆய்வு செய்கிறார்

சென்னையில் நடைபெறவுள்ள ஒத்திகையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நேரில் ஆய்வு செய்கிறார் இதனைத் தொடர்ந்து ஒமந்துரார் பல்நோக்கு மருத்துவமனையையும் அவர் பார்வையிடுகிறார் இதனைத் தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனியார் தடுப்பூசி மையத்தையும் அவர் ஆய்வு செய்கிறார் பின்னர் பெரியமேட்டில் உள்ள மருந்து சேமிப்புக் கிடங்கை பார்வையிடும் அமைச்சர் தடுப்பூசிக்கான மருந்து எவ்வாறு சேமித்து வைக்கப்படுகிறது என்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்கிறார் இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு செல்லும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அங்கு மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி ஒத்திகையை பார்வையிடுகிறார் மாநிலம் முழுவதும் இந்த தடுப்பூசி ஒத்திகைக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறையின் முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே இந்த வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தொடர்ந்து தெரிவித்து வருகிறது குறைந்தபட்ச ஆரவு விலை மற்றும் மண்டி நடைமுறை தொடரும் என்றும் மத்திய அரசு சார்பில் உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று விவசாய சங்கப் பிரதிநிதிகள் வலியுறுத்தி வருகின்றனர்

நாட்டிலேயே உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை தமிழகத்தில் தான் அதிகமாக உள்ளது என அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார்

கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளே இதற்குக் காரணம் என்றும் அவர் கூறினார் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டஙகளையும் அவர் பட்டியலிட்டார் அஇஅதிமுக அரசுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறும் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் இதுகுறித்து தம்மோடு நேரில் விவாதிக்க தயாரா என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்தார் இதற்கிடையே இந்த சவாலை ஏற்றுக் கொள்ள தாம் தயாராக உள்ளதாக திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் கூறியுள்ளார் இத்தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிடும் தேதியில் விவாதிக்க தாம் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக அரசுக்கு எதிராக மீண்டும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் பட்டியிலிட்டுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் சமையல் எரிவாயு இணைப்புத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் வழங்கப்படும் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாகவும் திரு

முருகன் கூறினார் தமிழகத்தில் பறவைக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்ளெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அம்மா மினி கிளினிக்குகளை தொடங்கி வைத்த பின்னர் நேற்று அவர் பேசினார்

கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இதபோன்ற நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தில் பறவைக் காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றும் அமைச்சர் கூறினார்

கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாணவர்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இருப்பினும் இது தொடர்பாக மத்திய அரசு எழுதியுள்ள கடிதம் குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்து உரிய மாற்று முறையை விரைவில் அறிவிப்பார் என்றும் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்தார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுத்யபிரதா சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் வாக்காளர் பட்டியல் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எண்பது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் தபால் வாக்கு அளிக்க அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது இந்த மலுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி

ராமநாதபுரம் துத்துக்குடி நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அமெரிக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற வன்முறைச் சம்பவங்களுக்கு திரு டொனால்டு ட்ரம்ப் தான் காரணம் என்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார்

கேரள சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் நடப்பு காலாண்டில் ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியை ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் நேற்று ஆய்வு செய்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தொழிற்பூங்கா அமைப்பதற்கான திட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் தொடுகாடு ஊராட்சியில் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சி நேற்று நடைபெற்றது

சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது ஹாக்கி இந்தியா அமைப்பின் வீரர்கள் வெளிப்படையாக அதன் இணையதளத்தில் பதிவு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச தடகள போட்டியில் பங்கேற்கவுள்ள வீரர்களுக்கு தனிமைப்படுத்துதல் தொடர்பான நெறிமுறைகளில் தளர்வுகள் வழங்கப்படவுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது